டோக்கன் நாளை மறுநாள் முதல் வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஒப்பந்தங்கள் இன்று சென்னையில் கையெழுத்தாகின

வகுப்பறையை நோக்கி என்ற புதிய கைபேசி செயலியை பள்ளிக் கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வெப்பசலளம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஒரு சில பகுதிகளில் அடுத்த

இனி விரிவான செய்திகள் நியாயவிலைக் கடைகளில் ஜூன் மாதத்திற்கான விலையில்லா அத்தியாவசியப் பொருட்களை பெறுவதற்கான டோக்கள் நாளை மறுநாள் முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அவரவா் வீடுகளுக்கே சென்று டோக்கன் விநியோகம் செய்யபப்டும் என்று தெரிவித்துள்ளாா் டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள் மற்றும் நேரத்தில் குடும்ப அட்டைதாரா்கள் தங்களது நியாயவிலைக் கடைகளுக்குச் சென்று அத்தியாவசியப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் முக கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் பொதுமக்கள் அத்தியாவசியப் பொருட்களை விலையில்லாமல் பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதன்படி காஞ்சிபுரம் செங்கல்டட்டு திருவண்ணாமலை துத்துக்குடி சென்னை ஆகிய மாவட்டங்களில் இந்த தொழில் முதலீட்டுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மாவட்ட வாரியாக நோய் தொற்று குறித்தும் ஊரடங்கு தளா்வு குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இதற்கிடையே சென்னையில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் ஆட்டோக்கள் மூலம் வீடு வீடாகச் சென்று கபசுர குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் குடிசைப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இலவசமாக முக கவசம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்குமாறு முதலமைச்சா் அறிவுறுத்தி இருப்பதாக வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாள்களிடம் தெரிவித்தார்

இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டங்களில் இந்த நோய் தொற்று குறைந்திருப்பதாகத் தெரிவித்தாா் சென்னையில் இதனை கட்டுப்படுத்த மண்டல வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகக் குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு பெருகி வருவதை ஏற்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் குறை கூறுவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதனை மீறும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சள் கூறினாள் பள்ளிக்கல்வித் துறையின் சார்பில் வகுப்பறையை நோக்கி என்ற கைபேசி செயலி புதிதாக வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்னை நீங்கலாக இதர பகுதிகளில் ப்ளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்கின கிறப்பு பேருந்துகள் மூலம் ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு உரிய சுகாதார பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் அமிா்தராஜ் தெரிவித்தாா்

வலுவிழக்க முயற்சிப்பதாக மத்திய சுட்ட அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு ரவிசங்கள் பிரசாத் குற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் திரு ராகுல்காந்தி தவறான தகவல்களை அளித்து வருவதாகவும் குறை கூறினார்

ஊரடங்கு காரணமாகத்தான் நாட்டில் உயிரிழப்புகள் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவா கூறினார் நாட்டின் முதலாவது பிரதம் பண்டித ஜவஹ்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதம் திரு நரேந்திரமோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இலங்கை அமைச்சரும் அந்நாட்டு தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஆறுமுகம் தொண்டைமான் மறைவுக்கு முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளி சமூகத்தின் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்த அவரது மறைவு அந்நாட்டிற்கு பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் பாமக மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவா்களும் இவங்கை அமைச்சின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

எமது செய்தியாளரிடம் அவர் இதனை தெரிவித்தார்